இன்றநடைபெறுகிறது

அக்கரையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகதிமுககுற்றம்சாட்டியுள்ளது கருப்பு பணத்தைஒழிக்கபணமதிப்பிழப்பு நடவடிக்கைஉதவியுள்ளதாகபிஜேபிதெரிவித்துள்ளது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லிஅணி இறுதியாட்டத்திற்குமுன்னேறியுள்ளது

கட்டக்கில் எடுக்கப்படும் இந்தக் முடிவின் அடிப்படையில் அந்தந்தபள்ளிகளைதிறப்பதுகுறித்துமுடிவெடுக்கப்படும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நீர் ஆதாரங்களைவலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மாநிலஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகளைபட்டியலிட்டார் இதற்கிடையே நீர்நிலையைபாதுகாப்பதில் சிறந்தமாவட்டமாகபெரம்பலூர் மாவட்டம் தோ்வு செய்யப்பட்டிருப்பதுமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎன்றுஆட்சியர் திருமதிவெங்கடபிரியாகூறியுள்ளார்

பொள்ளாச்சிமற்றும் அதனைசுற்றியுள்ளமக்கள் பயன்பெறும் வகையில் ஆனைமலையாறு நல்லாறுதிட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவைமாவட்டத்தில் அமைக்கப்படஉள்ளபாதுகாப்பு தளவாடஉற்பத்திதொழிற்சாலை மூலம் ஒருலட்சம் பேருக்குவேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அடுத்தஆண்டுநடைபெறஉள்ளசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகமீன்டும் வெற்றிபெறும் என்றும் திருவேலுமணிநம்பிக்கைதெரிவித்தார் நலனில் அக்கரையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்படுவதாகதிமுகதலைவா் திரு மக்கள் மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் நீலகிரிமாவட்டத்தில் நடைபெற்றசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானகட்சியின் சிறப்பு தேர்தல் கூட்டத்தில் காணொளிகாட்சிவாயிலாகநேற்றுஅவர் உரையாற்றினார் இந்தமாவட்டத்தின் வளர்ச்சிக்காகதிமுகஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்டதிட்டங்களைஅவர் பட்டியலிட்டாா் அஇஅதிமுககடந்தபத்துஆண்டுகளாகமக்களுக்காகநிறைவேற்றியதிட்டங்களைபட்டியலிடதயாராஎன்றும் அவர் கேள்விஎழுப்பினார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்தாா் பிஜேபி யின் தேசியபொதுச்செயலாளங்கள் பல்வேறுபிரிவுகளின் மற்றும் தலைவர்கள் பங்கேற்றகூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது கட்சிவளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பணமதிப்பிழப்பு நடவடிக்கைகருப்புப் பணத்தைஒழிக்கஉதவியதாகபிஜேபிகூறியுள்ளது நிதித்துறைசா்ந்தமுறைகேடுகளைதடுக்கவும் இது வழிசெய்ததாகபிஜேபிதெரிவித்துள்ளது

இந்தநோய்தொற்றுதடுப்பு பணிகள் குறித்துநேற்றுகோவையில் மேற்கொண்டபின்னர் செய்தியாள்களிடம் அவர் பேசினார்

கோவைமாநகராட்சிக்குட்பட்டசிலமண்டலங்களில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைஅதிகரித்துகாணப்படுவதால் அதனைதடுப்பதற்குஉரியஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திருசண்முகம் தெரிவித்தார்

சியானநேரத்தில் சரியானஉணவினைஉட்கொள்வதன் மூலம் நோய்களைதவிர்க்கலாம் என்றுபிரதம் அலுவலக இணையமைச்ச் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார்

பாரம்பரியமருத்துவமுறைகளுக்குமத்தியஅரசுஊக்கமளித்துவருவதாகவும் அவா் தெரிவித்தாா் உள்ளுரில் உற்பத்திசெய்யப்படும் பொருட்களுக்குஷக்கமளிப்பதற்காகமத்தியஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகவும் அமைச்சர் கூறினார்

அமெிக்கஅதிபராகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதிருஜோபைடனுக்குபல்வேறுநாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துதெிவித்தவண்ணம் உள்ளனர் சீனா இடையேராணுவஅதிகாரிகள் நிலையிலானபேச்சுவாா்த்தையைமீண்டும் இந்தியா நடத்துவதுஎனமுடிவு செய்யப்பட்டுள்ளது சிக்கிம் முதலமைச்சா் திருபிரேம்சிங் தமாங் மத்தியஅமைச்சா் திரு ஜிதேந்தர் சிங்கை நேற்று புதுதில்லியில் சந்தித்துபேசினார் சத்தீஷ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் நக்சவைட் ஒருவன் சுட்டுக்கொல்லப்பட்டான் தில்லியில் காற்றுமாசுதொடர்ந்துஅதிகரித்துவருகிறது அசாமில் பள்ளிமாணவர்களுக்குஆதார் எண் வழங்குவதற்கானசிறப்பு முகாமைஅம்மாநிலஅரசு இன்றுதொடங்குகிறது மதுரைவிமானநிலையம் விரிவாக்கம் தொடர்பானஆய்வுக்கூட்டம் வருவாய் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தலைமையில் நேற்றுநடைபெற்றது

ஆட்டநாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் நாளைநடைபெறஉள்ள இறுதிப் போட்டியில் தில்லிஅணிமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது